வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது

வென்றது

இன்று புததில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேன் மற்றம் சமூக நீதித்துறை அமைச்சா் திரு தாவர்சந்த் கெலாட் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்

தாவர்சந்த் கெலாட் கூறினார் இதன் மூலம் அடுத்த இந்து ஆண்டுகளில் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

தாவர்சந்த் கொட் தெரிவித்தாா்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் இருபது ஆண்டுகாலத்திற்கு உரிமங்களை வழங்குவது அதற்கான கட்டணத்தை காலாண்டுவாரியாக வசூல் செய்வது போன்றவை இந்த நெறிமுறைகளில் இடம் பெற்றிருப்பதாக அமைச்சா் தெரிவித்தாா் வேளான்மை கல்வி நீர்மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சங்கரன்கோவிலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாநில அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக வணிகவரித்துறை அமைச்சா் திரு

வீரமணி கூறியுள்ளார் இன்று வேலூரில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி அவர் பேசினார் மகளிர் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இத்திட்டத்தை தமிழக அரசு இருபது ஆண்டுகளுக்கு முன்னா் தொடங்கியதாக அவா் தெரிவித்தாா் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்ச் பட்டியலிட்டார் தமிழக அரசின் மினி கிளினிக் திட்டம் பொது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக மாநில அமைச்ச் திரு ஜெயக்குமா் கூறியுள்ளார்

தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது முன்னாள் பிரதமர் சவுத்ரி சரண்சிங்கின் பிறந்த தினம் விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண்துறை அமைச்ச் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக தெரிவித்தார் வேளான் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளிடையே பரப்பப்பட்ட தவறான தகவல்கள் களைவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து அவர்களுடன் பேச்சு நடத்தி வருவதாக கூறினார் விவசாயிகளின் நலனை கருத்தில்கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்தார்

விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் அடுத்தக்கட்ட தொகையை பிரதமர் திரு நரேந்திரமோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தும் நிகழ்ச்சி நாளை மற்றாள் நடைபெற உள்ளது

ரூபாய் அன்றைய தினம் செலுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

நரேந்திரமோடி கலந்துரையாடுகிறார் கிராமப்புற மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சையை உறுதி செய்யும் வகையில் மினி கிளினிக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருவன்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மினி கிளினிக்கை இன்று திறந்து வைத்து அவர் பேசினா் மக்களின் குறைகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று மாநில அரசு களைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வளர்ச்சி பெற்றுள்ளது என்றும் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறினார்

சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றிபெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு

ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் ஊராட்சியில் திமுக சார்பில் கிராமசபை கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் இன்று பேசினார்

விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு திமுக எப்போதும் துணை நிற்கும் என்றும் திரு

ராமநாதபுரம் மாவட்டத்தில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்திறனை உறுதி செய்வதற்கான முதல்நிலை சோதனைய ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு செய்தார்

இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை தலைமை கொறடா திரு

எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்ஷெள்கின்றது